சென்னை மதுரை திருச்சிமற்றும் திருவள்ளுர் மாவட்டங்களில் பிஜேபிநிர்வாகிகளிடையேகாணொலிக் காட்சிவாயிலாகஅவர் இன்றுகலந்துரையாடினார்

மதுரையின் பெருமைகளில் ஒன்றாகளயிம்ஸ் மருத்துவமனைதிகழும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகமத்திய அரசுசெயல்படுத்திவரும் மற்றும் நிறைவேற்றியதிட்டங்களையும் பிரதமர் பட்டியலிட்டார் வளர்ச்சியில் அக்கறையின்றிஎதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் அவர் குறைகூறினார் மெகாகூட்டணியில் காங்கிரஸ் கட்சியுடன் எதிர்க்கட்சிகள் இணைந்துள்ளதுசுயநலத்திற்கானகூட்டணிஎன்றும் திருநரேந்திரமோடிதெரிவித்தார் உயர்கல்விபயில்வோரின் எண்ணிக்கையில் கமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகஅத்துறைக்கானஅமைச்சர் திருகேபிஅன்பழகன் கூறியுள்ளார்

ஈரோடுமாவட்டத்திற்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் நலத்திட்டஉதவிகளைதொடங்கிவைத்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இதுதொடர்பாகஅரசுசார்பில் வங்கிகளுக்குகடிதம் எழுதப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

அடுத்தமாதம் நடைபெறவுள்ளகூட்டத்தில் மேலும் சிலஅறிவிப்புகள் வெளியாகும் என்றம் திருஜெயக்குமார் தெரிவித்தார் விவசாயிகள் நலனுக்காகதமிழகஅரசுஎண்ணற்றதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாகமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிகூறியுள்ளார்

பொகமக்களின் தேவைகளைஅறிந்துஅவற்றை பூர்த்திசெய்யும் வகையில் தமிழகஅரசுசெயல்பட்டுவருவதாகவும் திரு தங்கமணிகூறினார் திருவையாற்றில் இசைக்கானஅருங்காட்சியகம் அமைப்பதற்குநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகதமிழ் வளர்ச்சித் துறைஅமைச்சர் திருபாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

ஆயுதங்களையும் ஏந்திச் செல்லும் வல்லமைப்படைத்த இந்தஏவுகணைநான்காயிரம் அமை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கினைதாக்கும் திறன் கொண்டது தமிழறிஞரும் நெல்வைமனோன்மணியம் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமானதிரு க ப அறவாணன் இன்றுசென்னையில் காலமானார்

தமிழர் கலை பண்பாடுதொடர்பானஎண்ணற்றநால்களைஎழுதியுள்ளஅவரதுமறைவுக்குதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் மதிமுகபொதுச் செயலாளர் திருவைகோ பாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாஸ் உட்படதலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

காவிரிப் படுகையைபாதுகாக்கப்பட்டவேளாண் மண்டலமாகமாநிலஅரசுஅறிவிக்கவேண்டும் என்றுபாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாசுவலியுறுத்தியுள்ளார்

காவிரிபடுகையில் உள்ளஎண்ணெய் மற்றும் எரிவாயு வயல்களைமத்தியஅரசுஉடனடியாக மூட வேண்டும் என்றும் திருராமதாசுகோரிக்கைவிடுத்துள்ளார்

மாவட்டச் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் நாட்டியவிழாவைமாநிலஅமைச்சர்கள் திருவெல்லமண்டிநடராஜன் திருபெஞ்சமின் ஆகியோர் இன்றுதொடங்கிவைத்தனர் கரூர் மாவட்டத்தில் உள்ளசத்துணவு மையங்களில் அமைப்பாளர் மற்றும் சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்காகபெறப்பட்டவிண்ணப்பங்கள் மற்றும் நேர் காணலும் நிர்வாகக் காரணங்களால் ரத்துசெய்யப்பட்டதாகஅறிவிக்கப்பட்டுள்ளது

பிரிமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் மும்பை தில்லிஅணிகளுக்கு இடையேயானஆட்டம் தற்போதுநடைபெற்றுவருகிறது

ப்ரோகபடிலீக் போட்டியில் இன்றுநடைபெறவுள்ளஆட்டத்தில் பெங்கால் அணி தில்லிஅணியைஎதிர்கொள்கிறது